நீர்மேலாண்மை திட்டங்களுக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வேளாண் சட்டங்களின் பயன்கள் குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார் மின்சார வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி திட்டவட்டமாக கூறியுள்ளார்

நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் வேளாண் சட்டங்களின் நன்மைகள் குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் கூடுதல் அதிகாரம் பெறுவதற்கு இது வகைசெய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வேளாண் துறையின் புதிய அத்தியாயத்திற்கு அடித்தளமாக இந்த சட்டங்கள் திகழும் என்றும் அவர் தெரிவித்தார் பெரும்பாலான விவசாய சங்கங்கள் இந்த சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த சட்டங்கள் மூலம் விவசாயிகள் பயன்பெறத் தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இது தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதால் அதனை களையும் பொருட்டு இந்த கடிதத்தை எழுதியுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மண்டி முறை செயல்பாடுகளும் தொடரும் என்று அவர் கூறியுள்ளார் இவற்றை வலுப்படுத்துவதற்கு இந்த சட்டங்கள் உதவிடும் என்றும் திரு நரேந்திர சிங் தோமர் அந்தக் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே நாட்டில் உள்ள விவசாயிகள் அனைவரும் இந்த கடிதத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் விவசாயிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதை எடுத்துரைக்கும் வகையில் மத்திய அமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியார்மயமாக்கப்பட மாட்டாது என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நேற்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் நேற்று மீனவர்களுக்கு பரிசல் ஓட்டும் உரிமத்தை வழங்கி அவர் பேசினார் கரும்பலகைகளுக்கு மாற்றாக ஸ்மார்ட் போர்டுகள் வைக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

அதற்கான கொள்முதல் குழுமம் ஒப்புதல் வழங்கியுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நேற்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் சென்ற படகுகளையும் மீட்டுத் தர வேண்டும் என்று முதலமைச்சர் அந்தக் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்து விரிவான அறிக்கையை வெளியிட தமிழக அரசு தயாரா என திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் கடலூர் மாவட்ட திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான சிறப்பு பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் மழை வெள்ளத்தால் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக திமுக ஆட்சிக் காலத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தை தற்போதைய அஇஅதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு ஸ்டாலின் குறை கூறினார்

இந்தப் பிரிவில் சிகிச்சை பெறுவோருக்கு உரிய மறுவாழ்வு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் முதல்வர் டாக்டர் தேரணி ராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் வன விலங்கு கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்த குழுவினரை யானை தாக்கியதில் இருவர் உயிரிழந்தனர் சிங்கமலை வனப்பகுதியில் நேற்று இந்த சும்பவம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் வனக்காப்பாளர் ஒருவரும் தன்னார்வலர் ஒருவரும் உயிரிழந்ததாக அவர் மேலும் கூறுகிறார்

இமானுவேல் மேக்ரோன் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மணிப்பூரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது

தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டது

சென்னைய அடுத்த பெரும்பாக்கத்தில் புதிய காவல் நிலையத்தை மாநகர காவல்துறை ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் நேற்று திறந்து வைத்தார்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜாம்செட்பூர் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது